விலையை நிர்ணயம் செய்யும் அவசியம் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

மாற்றங்களை உச்சநீதிமன்றம் நிராகரிக்கும் பட்சத்தில் அவசர சுட்டம் கொண்டுவரப்படும் என்று மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார்

நிதின்கட்கரி இன்று தொடங்கி வைத்தார்

இடையிலான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது இனி விரிவான செய்திகள் எண்ணெய் உற்பத்தியாளர் மற்றும் நுகர்வோரின் நலனை கருத்தில் கொண்டு நியாயமான வகையில் விலையை நிர்ணயம் செய்யும் அவசியம் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார்

சந்தையின் நிலவரத்தை கருத்தில் கொண்டு விலையை நிர்ணயம் செய்தாலும் ஒளிவு மறைவின்றி தெளிவான நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் உலகம் முழுவதிலும் எண்ணெய் மற்றும் எரிசக்தி ஆகியவற்றின் ஆதாரங்கள் விநியோகம் மற்றும் நகரும் தன்மை ஆகியவை மாறி வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார் எண்ணெய் ஆதாரங்கள் குறைந்து வருவதால் மாற்று எரிசக்தியை பயன்படுத்தவும் புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் அவற்றை கையாளவும் தேவை உள்ளதாக அவர் கூறினார் பருவநிலை மாற்றத்திற்கு எதிராக பாதுகாப்பான நீண்ட கால பயன்தரும் மாற்று எரிசக்தியை பயன்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் உஜ்வாலா திட்டத்தின் மூவம் ஆறு கோடி குடும்பங்கள் பயன்பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டார் சத்தான உணவு மற்றும் குழந்தைகளின் உடல் நவம் ஆகியவையே புதிய இந்தியாவீனு அடித்தளம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உத்தரபிரதேச மாநிலம் பிருந்தாவனில் அட்சுய பாத்திர அறக்கட்டளை நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் ஊட்டக்கத்து உணவுகளை குழந்தைகளுக்கு அளிப்பதை உறுதி செய்ய மத்திய அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக கூறினார் இந்திர தனுஷ் திட்டத்தின் மூலம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டு வருவதாகவும் தூய்மை இந்தியா இயக்கம் குழந்தைகளுக்கு நோயற்ற பாதுகாப்பனதொரு சூழ்நிலையை உருவாக்கும் என்றும் அவர் கூறினார் இந்திரதனுஷ் திட்டத்தின்கீழ்

குழந்தைகளை பாதிக்கும் ஜப்பான் காய்ச்சல் தடுப்பூசி உட்பட ஐந்து புதிய தடுப்பூசிகள் உத்தர பிரதேசத்தின் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் இந்திரதனுஷ் திட்டத்தின்கீழ் போடப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திரமோடி பதவியேற்ற பின்னர் நாடு வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திரு பியூஷ்கோயல் தெரிவித்துள்ளார்

விவசாயிகளுக்கு உணவு அளிக்கும் பிரதமரின் திட்டம் மகத்தானதாகும் என்று தெரிவித்தார்

நிதி அமைச்சரின் பதிலுரைக்குப் பிறகு எதிர்க்கட்சிகளின் அமளிக்கிடையே மத்திய அரசின் நிதி மசோதா நிறைவேற்றப்பட்டது காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் மக்களவையில் இருந்து வெளிநடப்பு செய்தன முன்னதாக இந்த விவாதத்தின் மீது பேசிய அஇஅதிமுக நாடாளுமன்ற கட்சித் தலைவரும் மக்களவை துணைத் தலைவருமான திரு தம்பிதுரை மத்திய அரசின் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கான நலத்திட்ட உதவி போதமானதாக இல்லை என்றும் வேலை வாய்ப்பு நிலவரம் குறித்து அரசு எதுவும் தெரிவிக்கவில்லை என்றும் கூறினார் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை காரணமாக சிறு வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இடைக்கால பட்ஜெட் ஆளும் பிஜேபி யிள் தேர்தல் வாக்குறுதியைப் போன்று உள்ளதாக அவர் கூறினார் சரக்கு மற்றும் சேவை வரியில் தமிழக அரசுக்கு வரவேண்டிய வருவாய் இன்னும் கிடைக்கவில்லை என்றும் உடனடியாக அதனை விடுவிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டார் பட்ஜெட் மீதாள விவாதத்தின்மீது பேசிய சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சின்ஹா கடந்த நான்கு ஆண்டுகளில் இந்தியப் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்திருப்பதாக கூறினார் நாட்டில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதையடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வரி வருவாயின் பங்கு அதிகரித்துள்ளதாகவும் திரு ஜெயந்த் சின்ஹா தெரிவித்தார் மாநிலங்களவை எதிர்கட்சியினர் எழுப்பிய பல்வேறு பிரச்சினை காரணமாக ஏற்பட்ட அமளியால் இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது சிறபான்மையினர் என்ற சொல்லாக்கத்தை மாற்றியமைப்பதற்காள விதிமுறைகளை வகுக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக மூன்று மாதங்களுக்குள் பதில் அளிக்குமாறு தேசிய சிறுபான்மையினர் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மனுவை விசாரித்து வரும் தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலாள அமர்வு இந்த மனுவை தாக்கல் செய்த பிஜேபியைச் சேர்ந்த வழக்கறிஞர் அஸ்வினி உபாத்யாயாவை தேசிய சிறுபான்மை நல ஆணையம் இந்த கோரிக்கை குறித்து முடிவு செய்ய அமைக்கப்படும் குழு முன்பாக தனது கோரிக்கையையும் வைக்குமாறு ஆலோசனை தெரிவித்தனர் பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர் நியமனத்தில் இடஒதுக்கீடு தொடர்பாக மத்திய அரசு கொண்டுவந்துள்ள புதிய நடைமுறைகளுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி மறுக்கப்படும் பட்சத்தில் இதற்காக அவசர சுட்டம் கொண்டுவரப்படும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார் மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதை தெரிவித்த அமைச்சர் மத்திய அரசின் சிறப்பு அனுமதி மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்ததையடுத்து அரசு இந்த முடிவை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டார்

சாரதா நிதி நிறுவன முறைகேட்டு வழக்கு தொடர்பாக கொல்கத்தா ஆணையர் திரு ராஜீவ் குமார் திரிணாமுல் காங்கிரஸ் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு குனால் கோஷ் ஆகியோரிடம் சிபிஐ அதிகாரிகள் இன்றும் விசாரணை நடத்தி வருகின்றனர்

இதனிடையே மேற்கு வங்க மாநிலத்தில் இந்த இருவரிடமும் மேற்கொண்டு வரும் விசாரணையை கண்கானிக்க அனுமதி கோரி சாரதா நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த சிலர் விடுத்த கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் நீதிபதி திரு சஞ்சீவ் கன்னா ஆகியோர் கொண்ட அமர்வு

அயோத்தியையும் நேபாளத்தில் உள்ள ஜனக்பூரையும் இந்த சாலை இணைக்கும் என்று அவர் தெரிவித்தார்

உலக நாடுகள் ஒருங்கிணைந்து நிலையான பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்ய வேண்டும் என்று குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் புத்தில்லியில் இன்று நடைபெற்ற உலக நிலையான பொருளாதார வளர்ச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர் பொருளாதார வளர்ச்சிப்பாதையில் அனைத்து நாடுகளுக்கும் சுமமான வாய்ப்புகள் அளிக்கப்படும் என்றார் சுற்றுச்சூழல் பாதிப்புகளால் ஏற்படும் விளைவுகள் குறித்து கவலை தெரிவித்த அவர் இதனை களைய உலக நாடுகள் ஆக்கப்பூர்வமாக செயலாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் உயிரி தொழில்நுட்பம் மற்றும் நானோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத வேளாண் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்றும் திரு வெங்கய்யா நாயுடு கேட்டுக்கொண்டார் பிஜேபி கொள்கைகளுக்கு மூலகர்த்தாவான பண்டிட் தீன்தயாள் உபத்யாயாவின் நினைவு நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று டுவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ளார் கோடிக்கணக்கான மக்களை ஒருங்கிணைத்து வெற்றிகண்டவர் பண்டித உபத்யாயா என்றும் கட்சிக்காக கடுமையாக உழைத்த தொண்டர்களையும் தேச பக்தர்களையும் அரவணைத்துச்சென்றவர் என்றும் பிரதர் கூறியுள்ளார் பண்டிட் தீன்தயாள் உபத்யாயா நினைவு நாளில் துய்மையான வெளிப்படையாள அரசியல் என்ற இயக்கத்தை பிஜேபி தொடங்கி உள்ளதாகவும் அவர் தனது டுவிட்டரில் தெரிவித்துள்ளார் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் பாகிஸ்தான் படையினர் இன்று இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்தியுள்ளனர்

பாதுகாப்பு பணியில் இருந்த ரானுவ வீரர்கள் பாகிஸ்தான் தாக்குதலுக்கு தக்க பதிவடி கொடுத்து வருவதாக பாதுகாப்பு படை வட்டாரங்கள் தெரிவித்தன விளையாட்டுச் செய்தி ஹீரோ தங்கக் கோப்பைக்கான மகளிர் காவ்பந்து போட்டியில் இந்தியா நேபாளம் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் புவனேஸ்வரில் நடைபெற்று வருகிறது